இன்று விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று வருகிறது

நாட்டின் அனைத்து மக்களும் ஸ்ரீநாராயண குருவின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

கடம்பூர் ராஜு ம் ஈரோடு மாவட்டம் வேலம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் ம் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் கெரக்கோட அள்ளி நடுநிலைப்பள்ளியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

கோவிலில் உள்ள செயின்ட் மோீஸ் மேல்நிலைப்பள்ளியில் பிச்சாண்டார் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு இன்று ஆய்வு செய்தார்

இன்னசென்ட் திவ்யா இன்று ஆய்வு செய்தார் வாக்குப்பதிவு குறித்து எமது செய்தியாளர்

வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் திரு

கேரள மாநிலத்தில் சிவகிரி யாத்திரை நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் அனைவரும் தாய்மொழியிலேயே தொடக்க கல்வியை பயில வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்